தலைவர்களின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி வாயிலாக தற்போது நிறைவுரையாற்றி வருகிறார் அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார்

நேற்று நள்ளிரவு கரையை கடந்த நிவர் புயல் அடுத்த ஆறு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலமாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பிரதமர் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தற்போது நிறைவுரையாற்றி வருகிறார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை துணைத் தலைவருமான திரு எம் வெங்கய்யா நாயுடுவும் உரையாற்றினார்

புதுப்பிக்க தக்க எரிசக்தி துறை அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது

புதுப்பிக்க தக்க எரிசக்தி துறையை உலக அளவில் மேம்படுத்துதல் ளரிசக்தி துறையில் முதலீடுகளை அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது

அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகித்த அண்ணல் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் தினமாகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குஜராத்தில் நடைபெற்று மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டில் அரசியல் சாசனத்தில் முகப்புரையை இன்று வாசித்தார் இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்ற அனைவரும் அதனை வாசித்தனர் புதுதில்லியில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியல் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வாசித்தார்

பிரதமின் வீட்டுவசதி திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் விவசாய துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது உள்ளூர் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குத் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளை திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தினார் பக்ரைனுக்கு இரண்டு நாள் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெய்சங்கர் இன்று தாயகம் திரும்பினார் பக்ரைனில் இளவரன் சல்மான் பின் அஙமது அல் கலிபா வை சந்தித்து அவா் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்

திரு ஜெய்சங்கர் தமது பயணத்தின்போது காணொலி காட்சி வாயிலாக அங்கு வாழும் இந்திய சமூகத்தினிடையே உரையாற்றினார்

தமிழகத்தில் நிவர் புயலால் கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த நிவர் புயல் புதுச்சேரி கடலூர் இடையே நேற்று கரையை கடந்தபோது காற்றுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளிலும் உள்பகுதிகளிலும் சேதம் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நிவர் புயல் பாதிப்புகள் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி முதலமைச்ச் திரு நாராயணசாமி ஆகியோரை தொலைபேசியில் தொடா்பு கொண்டு கேட்டறிந்தார் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அப்போது அவா உறுதியளித்தார் நிவா் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன சாலைகளில் விழுந்த மரங்களை தீயணைப்புப் படையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர் சென்னையில் தரமணி வேளச்சேரி உள்ளிட்ட மழழ வெள்ளத்தால் பாதிக்கப்ப்ட்ட பகுதிகளை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று நேரில் ஆய்வு செய்தார்

புயல் காரணமாக பேருந்து போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏழு மாவட்டங்களில் இன்று நண்பகல் முதல் பேருந்து சேவை தொடங்கும் என மாநில போக்குவரத்துத் துறை அறிவித்துள்ளது சென்னையில் குறைந்த அளவில் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் பயணிகளின் வருகைக்கு ஏற்ப பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் என்றும் மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையும் இன்று நண்பகல் முதல் விடுமுறை கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் புயல் காரணமாக நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவைகள் இன்று காலை மீண்டும் தொடங்கியுள்ளது

நேற்று நள்ளிரவு கரையை கடந்த நிவர் புயல் அடுத்த ஆறு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலமாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று மாலை வாக்கில் இது காற்றழுத்த தாழ்வுமண்டலமாக மாறும் என்று அது மேலும் கூறியுள்ளது

இதன் காரணமாக வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று அது கூறியுள்ளது

உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவரான மரடோனா நேற்று மாரடைப்பால் காலமானார்

அர்ஜென்டினாவைச் சேர்ந்த மரடோனா உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவருக்கு மூளையில் ரத்தம் உறைந்திருப்பது தெரியவந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பின்னா் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி ஓயவில் இருந்து வந்த நிலையில் மரடோனோவுக்கு நேற்று திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவா்கள் தெரிவித்தனா்